நாட்டுநடப்புகள் குறித்துபிரதமர் திரு நரேந்திரமோடிகுடியரசுத் தலைவர் திரு

கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்குதமிழகஅரசுஅறிவித்தஊரடங்கு தளர்வுகள் இன்றுசென்னைமற்றும் புறநகர்ப் பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளன

நாடுமுழுவதும் வரும் ஆகஸ்டு மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையில் மத்தியகல்விவாரியமும் ஃபேஸ் புக் நிறுவனமும் ஒருங்கிணைந்து இலவசபரவலானபயிற்சித் திட்டவகுப்புகளைநடத்தும் என்றுஅரசுஅறிவித்துள்ளது

நாடுமுழுவதும் உள்ளவரவாற்றுசின்னங்களுக்கு இன்றுமுதல் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றுமத்தியசுற்றுலாதுறைஅமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தைநேற்றசந்தித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது தேசியமற்றும் சர்வதேசவிவகாரங்கள் குறித்துஅவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் லடாக் பயணத்தையடுத்து இந்தசந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது

கோவிட் தொற்றிலிருந்துநலம் பெற்றுவீடுதிரும்புவோரின் எண்ணிக்கைகணிசமாகஉயர்ந்திருப்பதாகமத்தியசுகாதாரஅமைச்சகம் கூறியுள்ளது

தற்போது இரண்டுவட்கத்திற்கும் அதிகமானோர் சிகிச்சைமேற்கொண்டுவருவதாகவும் மருத்துவகண்கானிப்பில் உள்ளதாகவும் அரசுகூறியுள்ளது

பரிசோதனைக்கானஉபகரணங்களைதயாரிப்பதில் இந்தியாதன்னிறைவை எட்டியுள்ளதாக அந்த அமைப்பின் முதன்மைவிஞ்ஞானிடாக்டர் சௌமியாசாமிநாதன் கூறியுள்ளார் இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்காக ஜனவரிமாதம் முதல் உலகசுகாதாரஅமைப்பின் பரிந்துரைகள் இந்தியாவில் முழுமையாகசெயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடுசவாவானசூழ்நிலையைதற்போதுகடந்தகொண்டிருப்பதாககுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு கூறியிருக்கிறார் பூர்ணிமாவையொட்டிஉள்நாட்டிலேயேவடிவமைக்கப்பட்டஎலிமென்ஸ் குரு என்றசெயலியைகாணொலிகாட்சிவாயிலாக அறிமுகப்படுத்தி அவர் பேசினார் நாடுஎதிர்கொண்டுள்ள அனைத்துசவால்களும் வெற்றிகரமாகமுறியடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சுயசாா்பு இந்தியா இயக்கத்திற்குபிரதமா் அழைப்பு விடுத்திருப்பதைஅவா் சுட்டிக்காட்டினாா் பொருளாதாரத்தைமேம்படுத்துவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தகவல் தொழில்நுட்பத்தின் அதிகாரமையமாக இந்தியாதிகழ்கிறதுஎன்றும் திருவெங்கையாநாயுடு கூறினார் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்குதமிழகஅரசுஅறிவித்தஊரடங்கு தளர்வுகள் இன்றுசென்னைமற்றும் புறநகர்ப் பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளன தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்குஅரகவிதித்துள்ள இதரகட்டுப்பாடுகள் இன்னும் நடைமுறையில் உள்ளன சென்னைதிருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்டமாவட்டங்களில் தொற்றுஎண்ணிக்கைஅதிகமாகியதையடுத்தஊரடங்கு விதிக்கப்பட்டது

ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடுமுழுவதும் வரும் ஆகஸ்டு மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையில் மத்தியகல்விவாரியமும் ஃபேஸ் புக் நிறுவனமும் ஒருங்கிணைந்து இலவசபரவவானபயிற்சித் திட்டவகுப்புகளைநடத்தும் என்றுஅரசுஅறிவித்துள்ளது முதல் கட்டமாகநடத்தப்படும் இந்தவகுப்புகளில் சிபிஎஸ்ஈ அங்கீகாரம் பெற்றபள்ளிகள் கலந்தகொள்ளலாம் இந்தபயிற்சிதிட்டம் மூன்றுவாரங்களுக்குநடைபெறும் பத்தாயிரம் ஆசிரியர்களுக்குசிறப்பு பயிற்சியும் பத்தாயிரம் மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு தொடர்பானபயிற்சியும் வழங்கப்படும்

இந்தப் பயிற்சியைவெற்றிகரமாகமுடிப்பவர்களுக்கு ஃபேஸ் புக்நிறுவனம்மற்றும் சிபிஎஸ்ஈவழங்கும் சான்றிதழ் கிடைக்கும் இரண்டாம் பகுதியில் முப்பதாயிரம் மாணவர்களுக்குடிஜிட்டல் பாதுகாப்பு போன்றதலைப்புகளில் பயிற்சிவழங்கப்படும் சிபிஎஸ்ஈபள்ளிகள் இந்தப் பயிற்சிகளிர் பங்கேற்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெயர்களைப் பரிந்துரைசெய்யவேண்டும் பள்ளிமாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்தப் பயிற்சித் திட்டத்தைசெயல்படுத்தும் சிபிஎஸ்ஈமற்றும் ஃபேஸ் புக் நிறுவனங்களுக்குமத்தியமனிதவளமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் பாராட்டுத் தெரிவித்துள்ளார் நாடுமுழுவதும் உள்ளவரலாற்றுசின்னங்களுக்கு இன்றுமுதல் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றுமத்தியசுற்றுலாதுறைஅமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார் தொற்றுஅல்லாத இதரபகுதிகளில் மத்தியஅரசால் பராமரிக்கப்படும் அருங்காட்சியகங்கள் மற்றும் நினைவுச் சின்னங்கள் பொதமக்கள் பார்வைக்காகதிறந்துவைக்கப்படும் என்றார் அனைத்து இடங்களிலும் கைகளைசுத்தம் செய்வதற்கானசானிடைசர்கள் வைக்கப்பட்டுசமுக இடைவெளியுடன் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றுஅவர் கூறியுள்ளார்

பார்வையாளர்கள் மின்னனுமுறை மூலம் பார்வையாளர்களுக்கானடிக்கெட்டுகளையும் வாகனநிறத்தமிடங்களுக்கானடிக்கெட்டுகளையும் பெற்றுக்கொள்ளலாம்

புகைப்படம் எடுக்கவும் உணவு மற்றும் தின்பண்டங்களுக்குத் தடைவிதிக்கப்பட்டுள்ளது உத்தரபிரதேசத்தில் காசியாபாத் மாவட்டத்தில் மோதிநகரில் மெழுகுவர்த்திதயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்டவெடிசம்பத்தில் குறைந்நது ஏழு பேர் உயிரிழந்தனர் விபத்துக்கானகாரணம் குறித்துவிசாரணைக்குஉத்தரவிடப்பட்டுள்ளதாகஅம்மாநிலமுதலமைச்சர் திரு யோகிஆதித்பநாத் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தகாவலர் கவனக் குறைவுகாரணத்திற்காகதற்காலிகபணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்

இதுதொடர்பாககாணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் பத்தாயிரம் வேளாண் உற்பத்திக் குழுக்கள் புதிதாகஉருவாக்கப்படஉள்ளதாகவும் அமைச்சள் தெரிவித்தாா் இந்தவேளாண் உற்பத்திக் குழுக்களில் இடம்பெற்றுள்ளவிவசாயிகளுக்குதொழில்நுட்பமற்றும் நிதிஉதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் வேளாண் விளைபொருட்களுக்குஉரியசந்தைவாய்ப்பு ஏற்படுத்தித் தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் இதனைவிவசாயிகள் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளவேண்டுமென்றம் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்